திகழ்வதாகமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

சாசனம் உருவாக்கப்படும் என்றுஅந்நாட்டின் பிரதமர் திரு மஹிந்தராஜபக்சேதெரிவித்துள்ளார்

தேசியக் கல்விக் கொள்கையின் மூலம் உயர்கல்வித் துறையின் மாற்றத்திற்கானசீர்திருத்தங்கள் குறித்தமாநாட்டில் இன்றுபிரதமா் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாகஉரையாற்றினாா் இந்த புதியகல்விக் கொள்கைபல்வேறுஅம்சங்களைக் கொண்டதாகஉள்ளதுஎன்றும் அவர் கூறினார் நமதுமானவர்கள் அறிவியல் ரீதியாக விஞ்ஞானரீதியாககல்வியைகற்றுக் கொள்ளும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியமாணவர்கள் உலகஅளவில் தரமானமாணவர்களாகஉருவாகவேண்டும் என்பதைகருத்தில் கொண்டும் நாட்டின் வளர்ச்சியைநோக்கமாகக் கொண்டும் இந்தக் கல்விக் கொள்கைஉருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடிவாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ளபழமையானதறிநெசவு தொழிலைபாதுகாக்க கைத்தறிநெசவாளர்கள் மேற்கொண்டுவரும் பணிகளைஅவர் பாராட்டியுள்ளார்

இந்நாளைமுன்னிட்டுமத்திய ஸ்மிருதி ஐவுளித் துறைஅமைச்சர் திருமதி இரானிவிடுத்துள்ளசெய்தியில் உள்ளூரில் தயாரிக்கப்படும் கைத்தறிதுணிவகைகளுக்குஅனைவரும் ஆதரவு அளிக்கவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார்

தென் மாவட்டங்களில் புதிதாகதொழில் தொடங்க முன்வந்தால் நிலத்தின் மதிப்பீட்டில் பாதியளவு மானியமாகவழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வெளிமாநிலத் தொழிலாளர்களைஅழைத்துவருவதற்குஉடனடியாக இ பாஸ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பயனாளிகளுக்குநலத்திட்டஉதவிகளையும் அவர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்துவிவசாயிகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார்

நரேந்திரமோடிதொடங்கிவைத்தார்

கர்நாடகஅணைகளிலிருந்துதிறந்துவிடப்பட்டதண்ணீர் மேட்டூர் அணையைவந்தடையதொடங்கியுள்ளது கர்நாடகாவிலும் கேரளாவிலும் காவிரிநீர்ப்பிடிப்புப் பகுதிகளில் பெய்துவரும் கனமழைகாரணமாக கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்குகடந்தசிலநாட்களாகநீர்வரத்துஅதிகரித்துள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதிஉபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது

இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாகநிரம்பும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

தொடர்ச்சிமலைகளில் பெய்துவரும் மேற்குத் மழையால் முல்லைப்பெரியாறுஅணைக்குநீர்வரத்துஅதிகரித்துள்ளது

அணைக்குநீர்வரத்துதொடர்ந்துஅதிகரிக்கும் பட்கத்தில் உபரிநீர் திறந்துவிடப்படும் என்பதால் அமராவதிஆற்றின் கரைபோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எக்சரிக்கையாக இருக்குமாறதிருப்பூர் மாவட்டநிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது வெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு

ஜெய்சங்கர் அமெரிக்கவெளியுறவுத்துறைஅமைச்சர் திரு மைக் பாம்பியோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுபேசினார் இருதலைவர்களும் இருதரப்பு உறவுகள் உள்ளிட்டபல்வேறுவிஷயங்கள் குறித்துவிரிவாகவிவாதித்தனர் சர்வதேசஅளவிலும் தெற்காசியாவிலும் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தோபசிபிக் பிராந்தியத்திலும் தற்போதுள்ளநிலைமைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர்

ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இலங்கைநாடாளுமன்றத் தேர்தலில் தமதுகட்சிக்கு மூன்றில் இரண்டுபங்குபெரும்பான்மைகிடைத்தால் புதியஅரசியல் சாசனம் உருவாக்கப்படும் என்றுஅந்நாட்டின் பிரதமர் திரு மஹிந்தராஜபக்சேதெரிவித்துள்ளார்

இந்தியா இலங்கை இடையேநீண்டகாலமாகநெருக்கமானஉறவுகள் இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் மேலும் நெருக்கமாக இணைந்தசெயல்படதாம் விரும்புவதாகவும் ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இலங்கைத் தேர்தலில் பதிவானவாக்குகள் நேற்றுஎண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளநிலையில் திரு

முன்னாள் அமைச்சர் திரு

முன்னாள் பிரதமர் திரு ரனில் விக்கிரமசிங்கேதலைமையிலானஐக்கியதேசியக் கட்சி இத்தேர்தலில் படுதோல்விஅடைந்துள்ளது